வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி குற்றம்சாட்டியுள்ளார்

தமிழக பொருளாதாரத்தை அடுத்த இரண்டு மாதங்களில் பழைய நிலைக்கு கொண்டு ஆலோசனைகளை அரசுக்கு பரிந்துரைத்துள்ளதாக உயர்மட்டக் வருவதற்கான குழுவின் தலைவர் டாக்டர்

ரங்கராஜன் தெரிவித்துள்ளார்

எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தாா்

பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது வேளாண்மை மசோதாக்கள் விவகாரத்தில் சிவர் விவசாயிகளை தவறாக வழிநடத்துவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி குற்றம்சாட்டியுள்ளார்

விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக் கொள்கை கண்டிப்பதாக தொடரும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார் வேளாண் துறையின் தற்கால தேவையை கருத்தில் கொண்டு இந்த சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் வேளாண் மசோதாக்கள் விவசாயிகளுக்கு கிடைத்த குதந்திரம் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தாா் மாநிலங்களவையில் நேற்று வேளாண் தொடர்பான மசோதாக்கள் நிறைவேற்றப்படும் போது சஸ்பெண்ட் அவையில் ரகளையில் ஈடுபட்ட எட்டு உறப்பினர்கள் காலத்திற்கு ஒருவார செய்யப்பட்டுள்ளன் அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு இதற்கான உத்தரவை பிறப்பித்தார் மாநிலங்களவை துணைத்தலைவர் திரு ஹரிவன்ஸ் மீது எதிர்க்கட்சிகள் கொடுத்திருந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தையும் திரு வெங்கையா நாயுடு நிராகரித்தார் வேளாண் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்து பிறப்பித்த உத்தரவை திரும்பப்பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர்

தமிழகத்தின் பொருளாதார நிலையை மேம்படுத்துவது குறித்து ஆய்வு செய்வதற்காக முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநர் டாக்டர் சி ரங்கராஜன் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு இன்று தனது அறிக்கையை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் சம்ப்பித்தது அரசின் வேண்டுகோளை ஏற்று பொருளாதார ஆய்வறிக்கையை சம்ப்பித்த குழுவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சா் கூறினாா்

எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உயர்மட்டக் குழுவின் தலைவர் டாக்டர்

ரங்கராஜன் இரண்டு பிரிவுகளில் அரசுக்கு பரிந்துரைகள் அளிக்கப்பட்டுள்ளதாகக் கூறினார் அடுத்த இரண்டு மாதங்களில் பொருளாதாரம் பழைய நிலைக்கு திரும்பு வாய்ப்பு உள்ளதாகவும் வரி முறையில் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு ரெங்கராஜன் தெரிவித்தார்

ரெங்கராஜன் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஆவோசனைகளும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்

நகள்புற கிராமப்புற மற்றும் மலைவாழ் மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் குடும்ப அட்டைதாரா்களுக்கு அவா்களின் குடியிருப்புகளுக்கு அருகிலேயே அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்க நாட்டிலேயே முதல் முதலாக இந்த திட்டம் தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ளது குடும்ப அட்டைதார்களுக்கு செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டத்தை திருச்சி மாவட்டத்தில் உள்ள நியாயவிலைக் கடைகளில் முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார்

இந்தியாவிலேயே முதல் முறையாக மின்சாரம் மற்றும் சூரியசக்தியால் இயங்கும் புதிய வடிவங்களில் தயாரிக்கப்பட்ட ஆட்டோக்களின் செயல்பாட்டையும் முதலமுச்சர் இன்று தொடங்கி வைத்தார்

இன்று திருவள்ளூரில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியருடன் அவர் ஆய்வு மேற்கொண்டார் பேருந்து நிலையம் மற்றும் மார்க்கெட் பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொண்ட அவர் பேருந்து நடத்துநர் மற்றும் வணிகர்களிடம் சில அறிவுரைகளை வழங்கினார் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை தங்கு தடையின்றி எங்கு வேண்டுமானாலும் விற்பனை செய்யும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள வேளாண் மசோதாக்களினால் விவசாயிகள் அதிக பயனடைவார்கள் என்று பிஜேபி மாநில தலைவா் திரு எல் முருகன் கூறியுள்ளாா் மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆன்லைன் வாத்தகத்தை ஊக்குவிக்கவும் இதில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இடைத்தரகா்களின் தவையீடு இன்றி விவசாயிகளே தங்கள் பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய முடியும் என்றும் குறிப்பிட்டார் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதுரையில் நடைபெற்ற பேரிடர் விழிப்புணர்வு பயிற்சி மற்றும் ஒத்திகை முகாமை வருவாய் பேரிடர் மேலாண்மைத் துறை அமைச்சர் திரு

உதயகுமார் இன்று தொடங்கி வைத்தார்

ஊரடங்கு காலத்தில் தடையுத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட போதிலும் பொருளாதாரத்தை மேம்படுத்த உரிய தளர்வுகள் உரிய நேரத்தில் அறிவிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள விவசாய மசோதாக்கள் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டுள்ளதாகவும் காலத்தின் தேவைக்கேற்ப விவசாயத் துறையை நவீனப்படுத்தவும் மேம்படுத்தவும் முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் திரு உதயகுமார் கூறினார்

எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இதன் மூலம் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை மாவட்டங்களைச் சேர்ந்த சுமாா் ஒரு லட்சத்து ஐயாயிரம் ஏக்கர் நிலம் பாசன வசதிபெறும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சிக்கை விடுத்துள்ளதை அடுத்து தேவையான முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார் மாவட்டத்தில் அபாயகரமான பகுதிகள் என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளை கண்காணிக்க அதிகாரிகளைக் கொண்ட குழு அமைக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக திருமதி இன்னசென்ட் திவ்யா கூறியுள்ளார்

காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதால் கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தூத்துக்குடி மாவட்டத்தில் போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்கள் ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வு முறை பயனுள்ள வகையில் அமைந்துள்ளதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது